நரேந்திர மோடி இன்று திடீர் விஜயம் செய்து வீரர்களுடன் உரையாடினார்

கொரோனா பரிசோதனை எண்ணிக்கையை அதகரிக்க தனியார் மருத்துமனைகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

இந்திய ஆயுதப் படையினரின் வீரம் மற்றும் துணிச்சல் மற்றும் தாய்நாட்டின் கவுரவத்தைக் காப்பாற்ற அவர்கள் காட்டும் அர்ப்பணிப்பு ஒப்பற்றது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் லடாக்கில் உள்ள லே பகுதிக்கு இன்று காலை திடீர் விஜயம் மேற்கொண்ட பிரதமர் திரு மோடி அங்கு நிமு என்ற இடத்தில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ விமானப்படை மற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்புப் படை வீரர்களுடன் கலந்துரையாடினார் தாய் நாட்டின் கண்ணியத்தைக் காக்க அரும்பணி ஆற்றி வரும் வீர்ர்களைப் பாராட்டிய பிரதமர் நமது வீரர்களின் துணிச்சல் அவர்கள் தற்போது பணி அமர்த்தப் பட்டுள்ள உயர் மலைப்பகுதியின் உயரத்திற்கும் மேலானது என்றார்

முன்னதாக அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பிரதமருடன் முப்படைகளின் தலைமை தளபதி திரு பிபின் ராவத் ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந் நரவானே ஆகியோரும் உடன் சென்றனர் லே பகுதியில் பதட்டமான சூழல் நிலவும் நேரத்தில் பிரதமரின் இந்த திடீர் பயணம் அங்கு பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள வீர்ர்களின் மன உறுதியை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

மோடியின் இந்த பயணத்திற்கு நன்றி தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் ஆகியோரும் பிரதமரின் இப்பயணம் குறித்து பாராட்டு தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற மழைக்காலக் மாநிலங்களவையை நடத்துவது தொடர்பாக குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு வெங்கையா நாயுடு டெல்லியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் மாநிலங்களவை தலைமைச் செயலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் அரசின் அனுமதி இன்றி மின் வழங்கல் கருவிகளை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்ய இந்தியா அனுமதிக்காது என்று மத்திய எரிசக்தித் துறை அமைச்சர் திரு

சிங் கூறியுள்ளார் இத்தகைய கருவிகளில் ட்ரோஜான் ஹார்ஸ் எனப்படும் மென்பொருள் வைரஸ் ஒன்றை அனுப்பி அதன் மூலம் நாட்டில் மின் தடையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் மாநில எரிசக்தித் துறை அமைச்சர்களுடன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்திய அமைச்சர் இதுபோன்ற கருவிகளை சீனா அல்லது பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய அரசின் ஒப்புதல் அவசியம் என்றார்

நாராயணசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் மேலும் கூறுகையில்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

மேற்கொள்வதற்காக அளிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து மக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று புதுச்சேரி சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்திய ரயில்வேயை தனியார் மயமாக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தி ஒன்றில் ஏற்கனவே விமானப் போக்குவரத்தும் பேருந்து போக்குவரத்தும் தனியார் வசம் உள்ளதால் ஏழைகளின் போக்குவரத்தாகத் திகழும் ரயில்வேயை தனியார் மயமாக்கினால் ரயில் கட்டணங்கள் ஏழைகளால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் இருக்கும் என்றும் ஏழைகளை இது வெகுவாக பாதிக்கும் என்றும் கூறியுள்ளார் இதே கருத்தைத் தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் டாக்கடர்

தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வருமாறு மின்னணு வணிக நிறுவனங்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார்

எட் படிப்பில் சேர்ந்த மாணவர்களின் சேர்க்கை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

கொரோனா பரிசோதனை எண்ணிக்கையை அதகரிக்க தனியார் மருத்துமனைகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது